தகுதி உள்ள அனைவரும் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார்

கோவிட் தடுப்பூசி கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி போடும் பணியின் அடுத்தக் கட்டம் இன்று தொடங்கிய நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அதிகாலை புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோசைப் போட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டு வரும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு சென்னையில் இன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார் டெல்லியில் இன்று அதிகாலை போக்குவரத்து நெரிசல் தொடங்குவதற்கு முன்பாகவே பிரதமரின் பயணம் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார் அங்கு பணியாற்றும் புதுச்சேரியை சேர்ந்த செவிலியர் நிவேதா பிரதமருக்கு தடுப்பூசி செலுத்தினார்

தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் கூறி உள்ளார்

இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறை மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த இணைய வழி கருத்தரங்கில் பங்கேற்றுப் பேசிய பிரதமர் தற்சமயம் வேளாண் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் உணவு பதனிடல் குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் உணவு காய்கறி பழங்கள் மற்றும் மீன்கள் பதனிடல் குறித்து கவனம் செலுத்துவதுடன் பதனிடும் முறைகளை மேம்படுத்தி நவீன சேமிப்புக் கிடங்கு வசதிகளை விவசாயிகளுக்கு அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே கிடைக்கச் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் கிராமங்களுக்கு அருகில் வேளாண் தொழில் தொகுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் வேளாண் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார்

கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த ஆண்டு இது மெய்நிகர் அடிப்படையில் நடைபெற உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி தேர்வினை எதிர்கொள்ளும் விதம் குறித்து தமது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்

நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவர்கள் மை கவ் தளத்தின் மூலம் போட்டி வைத்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்

கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இடம் பெறும்

தமிழக தேர்தல்ஆணையம் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியில் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹுஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கோவிட் தொற்று காலத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வாகன சோதனை தேர்தல் கண்காணிப்பு பறக்கும் படையினர் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது

ராகுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர் கோவில் தக்கலை முளகுமூடு குளச்சல் களியக்காவிளை பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மதிய உணவு திட்டத்தில் பிற மாநிலங்களுக்கு தமிழகம் வழிகாட்டியாக திகழ்ந்தது என்றும் இதன் பெருமை தலைவர் காமராஜரையே சார்ந்தது என்றும் குறிப்பிட்டார் கடலூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணபரிவர்த்தனை குறித்து வங்கியாளர்கள் மற்றும் வருமானவரி அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர சகாமூறி தலைமையில் இன்று நடைபெற்றது

கடலூர் மாவட்ட காவல் துறை கண்காணிப்பாளர் திரு

அபினவ் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு கடலூல் நகர அரங்கில் இருந்து புறப்பட்டு பாரதி சாலை இம்பீரியல் சாலை லாரன்ஸ் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக சென்றது

தலைப்புச் செய்திகள் கோவிட் பெருந்தொற்று தடுப்பூசியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை போட்டுக் கொண்டார் தகுதி உள்ள அனைவரும் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார்

அறுவடைக்கு பிந்தைய மற்றும் உணவு பதனிடும் புரட்சி இந்தியாவிற்கு தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு ஆலோசனை நடத்தினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது